மேகதாது பிரச்னையில் கர்நாடக அரசுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை திரும்பப்பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி உள்ளது நிர்வாக அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய கிராம நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது

ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல்

விவசாயிகளின் வருவாயை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் இரண்டு மடங்காக அதிகரிக்க வகை செய்யும் வேளாண் ஏற்றுமதி கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு வேளாண் விளைப்பொருட்களை எளிதாக ஏற்றுமதி செய்வதற்கு இது உதவிடும் என்றார்

ரூபாய் செலவில் இந்த இயக்கம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையால் செயல்படுத்தப்பட உள்ளது அடுத்த தலைமுறையினருக்கான தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இது உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்வதற்கு மத்திய நீர்வள ஆணையம் வழங்கிய அனுமதியை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தி உள்ளார் இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் தமிழக சுட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இதுகுறித்து தீர்மானத்தையும் அவர் அந்த கடிதத்தில் இணைத்துள்ளார் காவிரி கீழ்படுகை மாநிலங்களின் முன்அனுமதி பெறாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டி உள்ளார் இதனையும் மீறி மத்திய நீர்வள ஆணையம் கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கி இருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்னையில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு மத்திய நீர்வள ஆணையம் வழங்கிய அனுமதியை திரும்பப்பெற நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னதாக நேற்று நடைபெற்ற தமிழக சுட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் இப்பிரச்னை தொடர்பான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது காவிரி படுகையில் எந்த ஒரு இடத்திலும் தமிழ்நாட்டின் இசைவின்றி எவ்வித கட்டுமானப் பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிடவேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேகதாதுவில் புதிதாக அணை கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய நீர்வள ஆணையம் வழங்கிய அனுமதியும் உடனடியாக திரும்ப பெற உத்தரவிடவேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது காவிரி நதிநீர் பிரச்னையில் தமிழக நலன்களை பாதுகாக்க திமுக தவறியதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்னை குறித்து திமுகவுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் கிராம நிர்வாக அலுவலர்களின் இருபது அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் உறுதி அளித்துள்ளார் நேற்று சென்னையில் இதுதொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் சங்க பிரதிநிதிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின்போது அவர் இதனை தெரிவித்தார் இக்கோரிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார் முப்படை வீரர்களின் பெருமையை நினைவுகூரும் வகையில் கொடி நாள் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதனையொட்டி மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் கொடி நாள் நிதிக்கு தாராளமாக நிதி உதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் கொடி நாள் நிதிக்கான தனிநபர் பங்களிப்பில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்பது பெருமிதம் கொள்வதாக உள்ளது என்று திரு பன்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

இதனை கருத்தில்கொண்டு தமிழக மக்கள் தாராளமாக நிதி வழங்கவேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் சுட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது இதனையொட்டி இந்த இரண்டு ம ாநிலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த தேர்தல்களில் பதிவாகும் வாக்குகளும் ஏற்களவே சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற மத்திய பிரதேசம் மிஸோரம் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களில் பதிவான வாக்குகளும் வரும் செவ்வாய்கிழமை எண்ணப்படுகின்றன முத்ரா கடனுதவி திட்டம் திருவள்ளுர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைப்பது தொடர்பாக அதற்கான ஏற்றுமதி மற்றும் வினியோக நாடுகளின் அமைப்பு கூட்டத்தில் ஒருமித்த கருத்து எட்டப்பட வாய்ப்பில்லை என்று சவுதி அரேபியா தெவித்துள்ளது

ஏமன் அரசுக்கும் போராட்டக்காரர்களுக்கு இடையேயான ஐ நா ஆதரவிலான பேச்சுவார்த்தை நேற்று ஸ்வீடனில் தொடங்கியது

ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார் சிபிஐ இயக்குநர் திரு அலோக் வர்மா பிரச்னை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை ஒத்தி வைத்துள்ளது தரும்புரி மாவட்டத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளது

சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் சிலை மாற்றப்பட்டது தொடர்பான புனர் குறித்து விசாரணை நடத்துவதற்காக மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளது

ஸ்பெயின் நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு போட்டி ட்ராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன

இந்தியா நாளை கனடாவை எதிர்கொள்கிறது

இளம் வீரர்களுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று கொழும்பில் தொடங்குகிறது முதல் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளா புனே அணியை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பாட்னா அணி புனே அணியையும் தெலுங்கு அணி குஜராத் அணியையும் எதிர்கொள்கின்றன